ஈடுபட்டுள்ள தொழிலாளர்ளுக்கு தவா இரண்டாயிரம் ரூபாய் சிறப்பு நிதி உதவி வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைத்தார் கர்ப்பிணி பெண்களுக்கும் பிறந்த குழந்தைகளுக்கும் பயனளிக்கும் நான்காயிரம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் அடங்கிய அம்மா தாய்சேய் நல ஊட்டச்சத்து பெட்டகத்தை முதலமைச்சர் இன்று வழங்கினார் திமுக கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளுக்கு தலா இரண்டு தொகுதிகளும் இந்திய ஜனநாயக கட்சிக்கு ஒரு தொகுதியும் ஒதுக்கப்பட்டுள்ளது இந்தியா அமைதியை விரும்பும் நாடு என்றாலும்இறையாண்மையை பாதுகாக்க தனது முழு வலிமையை பயன்படுத்த தயங்காது என்று குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கூறியுள்ளார் நாட்டில் அனைத்து தரப்பு மக்களுக்கும் பயனளிக்கும் திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் இனி விரிவான செய்திகள் வறுமைக்கோட்டிற்கு கீழ் வாழும் விவசாய தொழிவாளர்கள் மற்றும் பல்வேறு தொழில்களில் ஈடுபட்டுள்ள ஏழை தொழிவாளர் குடும்பங்களுக்கு தலா இரண்டாயிரம் ரூபாய் சிறப்பு நிதி உதவி வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று தொடங்கி வைத்தார்

சென்னை எழும்பூர் மகளிர் நல மருத்துவமனையில் நடைபெற்ற விழாவில் பேசிய அவர் மாநில அரச தாய்சேய் நல விகிதத்தில் பெருத்த முன்னேற்றம் கண்டிருப்பதாக கூறினார்

கர்ப்பிணி பெண்களுக்கு ரத்த சோகையை போக்கவும் பிறந்த குழந்தைகளின் எடை அளவை உயர்த்தவும் நான்காயிரம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் அடங்கிய அம்மா தாய்சேய் நல ஊட்டக்கத்து பெட்கத்தை அவர் வழங்கினார்

சென்னை சாந்தோமில் உள்ள அம்மா உணவகத்தில் தமிழ்நாடு கட்டுமான தொழிவாளர்கள் நல வாரியத்தின்கீழ் பதிவு பெற்ற கட்டுமான தொழிலாளர்களுக்கு விலையில்லா உணவு வழங்கும் திட்டத்தை திரு எடப்பாடி பழனிசாமி தொடங்கிவைத்தார்

பள்ளி கல்வி இயக்ககம் சார்பில் நபார்டு கடனுதவி திட்டத்தின் மூலம் காஞ்சிபுரம் திருச்சி பெரம்பலூர் தருமபுரி கடலூர் நாகை ஆகிய இடங்களில் இந்த கட்டிடங்கள் திறக்கப்பட்டுள்ளன

அவர்களுக்கு அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவன வேலைவாய்ப்பில் மூன்று சதவீத இடஒதுக்கீடு உத்தரவையும் முதலமைச்சர் வழங்கினார் மக்களவை தேர்தலில் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் இறுதி செய்யப்படாத நிலையில் திமுக தலைமையிலாள கூட்டணியில் இன்று இந்திய கம்பூனிஸ்ட் கட்சிக்கு இரண்டு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு முத்தரசன் தலைமையிலான குழுவினர் சென்னை அண்ணா அறிவாலத்தில் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலினை சந்தித்தனர் பின்னர் நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போது இரண்டு தொகுதிகளை வழங்க திமுக முடிவு செய்தகு இக்கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் இரண்டு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன அக்கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் தலைமையிலான குழுவினர் திரு ஸ்டாலினை சந்தித்து கூட்டணியை உறுதி செய்தனர் இந்திய ஜனநாயக கட்சிக்கு திமுக கூட்டணியில் ஒரு தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது அக்கட்சியின் தலைவர் திரு பச்சமுத்து திமுக தலைவரை சந்தித்து கூட்டணியை உறுதி செய்தார்

அதிமுக தலைமையிலான கூட்டனியில் இணைவது தொடர்பாக ஆலோசனை நடைபெற்றதாக தகவல்கள் கூறுகின்றன தமிழகத்தில் மக்களுக்கு பயனளிக்கும் திட்டங்களை நிறைவேற்றவே மாநில கட்சிகளுடன் கூட்டணி ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திருமதி தமிழிசை சௌந்தரராஜன் உறுதிபட கூறியுள்ளார் தூத்துக்குடியில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர் தேமுதிகவுடன் விரைவில் கூட்டணி அமைக்கப்படும் என்றார் வளர்ச்சிப் பாதையை முன்னெடுக்கும் கட்சியாக பிஜேபி இருப்பதாக அவர் தெரிவித்தார்

இந்தியா அமைதியை விரும்பும் நாடு என்றாலும் நாட்டின் இறையான்மையை பாதுகாக்க தனது முழு வலிமையை பயன்படுத்த தயங்காது என்று குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கூறியுள்ளார் இன்று கோவை சூலூர் விமானப் படை விமான தளத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் நமது நாட்டின் ராணுவ படைகள் திறன்மிக்கது என்றும் தெரிவித்தார்

விமானப் படையை நவீனப்படுத்துவதற்கு அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்த குடியரசுத் தலைவர் மனிதநேய அடிப்படையில் பேரிடர் காலங்களில் படை வீரர்களும் சிறப்பாக பணியாற்றி இருப்பதாக கூறினார் இந்த விழாவின் போது சிறப்பாக பனியாற்றிய படை பிரிவுகளுக்கு அவர் வண்ணமிகு கொடிகளை வழங்கினார் இந்தியா பாகிஸ்தான் எல்லைப் பகுதிகளில் நிர்ணயிக்கப்பட்ட இலக்குகளை இந்திய விமானப் படை திட்டமிட்டே தாக்கியதாக விமானப் படை தளபதி ஏர் சீப் மார்ஷல் பீரேந்தர் சிங் தனாவ் தெரிவித்துள்ளார் கோவை மாவட்டம் சூலூர் விமான தளத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் எல்லையில் தற்போதும் தாக்குதல் நடைபெற்று வருவதூல் அதுகுறித்து மேலும் தகவல் தெரிவிக்க முடியாது என்றார் ரஃபேல் போர் விமானம் வரும் செப்டம்பர் மாதம் விமானப் படையில் சேர்க்கப்படும் என்றும் அவர் கூறினார்

பாகிஸ்தானின் பிடியில் இருந்து விடுவிக்கப்பட்ட விங் கமான்டர் அபிநந்தனின் உடல் தகுதியை அடிப்படையாக கொண்டு அவர் மீண்டும் விமானம் இயக்கவது குறித்து அய்வு செய்யப்படும் என்றார்

நாட்டில் அனைத்துத் தரப்பு மக்களுக்கும் பயனளிக்கும் திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார் இன்று துத்துக்குடியில் எட்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான மின் திட்டங்களை நாட்டுக்கு அர்ப்பணித்து பேசிய அவர் நாட்டில் உள்ள அனைத்து மின் உற்பத்தி நிலையங்களுக்கும் தேவைப்படும் நிலக்கரி உள்நாட்டில் இருந்தே கொண்டு செல்லப்படுவதாக தெரிவித்தார் துத்துக்குடியில் ஆயிரம் மெகா வாட் திறன் கொண்ட மின் உற்பத்தி திட்டங்கள் தமிழகத்திற்கு தேவைப்படும் மின் சக்தியை வழங்கும் என்றார் மத்திய அரசு மேக் இன் இந்தியா திட்டத்தின் மூலம் அனைத்து துறைகளில் முதலீட்டு திட்டங்களை மேற்கொண்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார்

என்எல்சி நிறுவனத்தினர் புதியதாக ஒரு அனல் மின் நிலையத்தை தொடங்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்த அவர் அவர்களுக்கு எட்டாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகையும் ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு மூன்றாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகையும் வழங்கப்படும் என்றார் மத்திய இணை அமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணனின் கோரிக்கை ஏற்று சென்னையில் இருந்து நாகர்கோவிலுக்கு வாரம் ஒரு முறை இயக்கப்படும் ரயில் இனி வாரத்தில் மூன்று நாட்கள் இயக்கப்படும் என்று திரு பியூஷ்யோல் கூறினார் மஹா சிவராத்திரி பண்டிகை இன்று நாடு முழுவதும் பக்தி பரவசத்துடன் கொண்டாடப்படுகிறது

நாகர்கோவிலில் இன்று நடைபெற்ற விழாவில் குமரி நெல்லை மற்றும் துத்துக்குடி மாவட்டங்களை சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர்